தலைநகர் தில்லியில் உள்ள ராஜபாதையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்

தலைநகர் தில்லியில் உள்ள ராஜபாதையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசியக் கொடிக்கு மரியாதை செலுத்துகிறார் பள்ளிக் குழந்தைகளின் கலாச்சார நிகழ்ச்சிகள் மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்திகளும் அணிவகுப்பில் இடம்பெறுகின்றன தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்

அவரது வரலாற்றை சித்தரிக்கும் அலங்கார ஊர்தியும் இடம்பெறுகிறது

தில்லி விஜய் சவுக்கிலிருந்து காலை மணி ஒன்பது ஜம்பதுக்கு புறப்படும் இந்த அணிவகுப்பு ராஜபாதை இந்தியா கேட் திலக் மார்க் பகதூர் ஷா ஜாஃபர் மார்க் மற்றும் நேதாஜி சுபாஷ் மாரக் வழியாக செங்கோட்டை எமதானத்தை சென்றடையும்

குடியரசு தின விழா நடைபெறும் ராஜபாதையில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் முக அடையாளம் காணும் கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன நடமாடும் அதிரடிப்படைகள் விமான எதிர்ப்பு பீரங்கிகள் மற்றும் குறிபார்த்து கடும் படையினரும் ராஜபாதை முதல் செங்கோட்டை வரையிலான எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் இது தவிர பாரகிளைடர்கள் பாரா மோட்டார்கள் தொங்கு கிளைடர்கள் ஆளில்வா விமானங்கள் மற்றும் ரிமோட் கண்ட்ரோல் மூவம் இயங்கும் விமானங்கள் பலூன்களை பறக்கவிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குடியரசு தின அணிவகுப்பு பாதையில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன

குடியரசு தின அணிவகுப்பு பற்றிய நேர்முக வர்ணனையை அகில இந்திய வானொலி தில்லி ராஜபாதையிலிருந்து காலை மணி ஒன்பது இருபது முதல் வழங்க இருக்கிறது அகில இந்திய வானொலியின் ராஜதானி அலைவரிசையில் இரவு எட்டு பதினைந்து மணிக்கு சிறப்பு செய்தித் தொகுப்பு ஒன்றும் ஒலிபரப்பாகவுள்ளது இந்தியா அனைத்து மதம் இனம் மற்றும் குழுக்களைச் சேர்ந்தவர்களுக்கும் சொந்தமானது என்றும் பன்முகத்தன்மயே நாட்டின் வலிமை என்றும் இதுவே உலக நாடுகளுக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் தேர்தல் என்பது ஒரு அரசியல் நடவடிக்கை என்பதோடு மட்டுமின்றி ஞானம் மற்றும் செயல்பாட்டிற்கான ஒரு கூட்டு அழைப்பு என்றும் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கான இலக்கு மற்றம் சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்கு உறுதியேற்கும் நடவடிக்கை என்றும் அவர் கூறினார் பாலின சமத்துவம் மற்றும் பெண் குழந்தைகள் மற்றும் மகளிருக்கு சமவாய்ட்புகள் கிடைக்கச் செய்வது நாடு சமூக மாற்றத்தை அடைந்துவருவதன் எடுத்துக்காட்டு என்றும் சுட்டிக்காட்டினார் வெளிப்படையான தகவல் தொடர்பு நேர்மையான உரையாடல்கள் மற்றும் கருணை போன்றவற்றின் அவசியத்தை தமது உரையில் வலியுறுத்திய குடியரசுத் தலைவர் வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது கோரிக்கைகளுக்கு தீர்வுகாணப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் நாட்டின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது இந்த ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி மற்றும் காலஞ்சென்ற சமூக சேவகர் நானாஜி தேஷ்முக் மற்றும் பிரபல பாடகர் பூபென் ஹசாரிகா ஆகிய மூன்று பேருக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபென் ஹசாரிகா ஆகியோருக்கு மரணத்திற்கு பிந்தைய விருதாக பாரத் ரத்னா வழங்கப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரத் ரத்னா விருது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கிராமப்புற வளர்ச்சிக்கான நானாஜி தேஷ்முக்கின் பங்களிப்பு கிராமப்புற மக்களுக்கு அதிகாரமளிக்க வழிகாட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவரது தன்னடக்கம் கருணை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சேவை மனப்பாண்மை போன்ற பண்புகளுடன் வாழ்ந்த நானாஜி தேஷ்முக் உண்மைபான பாரத் ரத்னா என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் விருது பெறும் மற்றொருவரான பூபென் ஹசாரிகாவின் பாடல்களும் இசையும் பல தலைமுறைகளை கடந்தும் மக்களால் இன்றும் போற்றப்படுவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவரது நீதி நல்லிணக்கம் மற்றும் ச்கோதரத்துவம் போன்றவை என்றும் போற்றத்தக்கவை என்று கூறியுள்ள பிரதமர் இந்தியாவின் இசை பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் பிரபலபடுத்தியவர் ஹசாரிகா என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி நாம் வாழும் காலத்தைச் சேர்ந்த தலைசிறந்த நிர்வாகி என்றும் நாட்டிற்காக தன்னலமற்ற வகையில் பல ஆண்டுகளாக அயராது பாடுபட்டு வருவதோடு நாட்டின் வளர்ச்சிப் பாதைக்கு வலுவான அடித்தளமிட்டவர் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் திரு பிரணாப் முகர்ஜியின் ஞானமும் அறிவாற்றலும் மிகச்சிறந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

கிராமப்புற கலைஞர் தீஜன்பாய் ஜிபோட்டி அதிபர் இஸ்மாயில் உமர் குவெல்லா தொழிலதிபர் அணில்குமார் மணிபாய் நாயக் மற்றும் நாடக நடிகர் பல்வந்த் மோரேஷ்வர் புரந்தரே ஆகியோர் பத்ம விபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் தலைமை தணிக்கை அதிகாரி வி கே சுங்லூ முன்னாள் மத்திய அமைச்சர் கரியமுண்டா அகாவிதள தலைவர் கக்தேவ் சிங் தின்ஷா அமெரிக்க தொழிலதிபர் ஜான் சேம்பர்ஸ் உள்ளிட்டோர் பத்ம பூஷன் விருதக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் விருது பிரபல பத்திரிகையாளர் குல்தீப் நையாருக்கு மரணத்திற்கு பிந்தைய விருதாக இந்த வழங்கப்படும்

தேசிய மாணவர் படையில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கான பாதுகாப்பு அமைச்சரின் பதக்கம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் வழங்கினார் தில்லி கண்ட்டோன்மென்ட் என்சிசி குடியரசு தின அணிவகுப்பு முகாமில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பதக்கங்கள் வழங்கப்பட்டது

மத்திய அரசின் திவால் மற்றம் நொடிந்துபோதல் சுட்டம் அரசியல் சாசன ரீதியாக செல்லத்தக்கது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பு கடனை திருப்பிச் செலுத்தாத தொழில் துறையினர் தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் நிர்வாகத்தில் அங்கம் வகிப்பதற்கு பின்னடைவாக கருதப்படுகிறது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ரோஹின்டன் நாரிமன் மற்றும் நவீன் சின்ஹா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த சட்டத்தின் எந்த விதிமுறைகளையும் மாற்றியமைக்க மறுத்துவிட்டது மத்திய அரசின் சுட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை சரியான நிலைக்கு கொண்டுவரவும் கடனை செலுத்தாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வகை செய்திருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் திவால் மற்றும் நொடித்து போதல் சட்டம் செல்லுபடியாகும் என உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி வெளியிட்டுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தவறு செய்வோர் நீண்ட காலத்திற்கு தப்பிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் தவறு செய்யும் தொழில் துறையினர் ஏல நடவடிக்கைகளில் பங்கேற்பதை தடுக்கும் சுட்டப்பிரிவு செல்லும் என்ற தீர்ப்டு நெறிமுறைகள் மற்றும் சுட்ட முறைப்படி சரியானதே என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்கா மெக்ஸிகோ எல்லையில் தடுப்புக்கவர் அமைக்கும் பிரச்சினையால் அந்நாட்டு அரக நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்கநிலைக்கு தீர்வுகாண எதிர்க்கட்சியாள ஜனநாயக கட்சியுடன் உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இப்பிரச்சினையால் அமெரிக்க அரசின் செலவீனங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் கடந்த ஐந்து வாரங்களாக தேக்கநிலை நீடித்து வந்தது குடியரசு தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்கும் நோக்குடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஸ்ரீநகர் உள்ளிட்ட ஆறு இடங்களில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல்களில் உயிரிழப்பு ஏதும் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை அனந்த்நாக்கில் கையெறி குண்டுகளை வீசி தாக்கியதில் காவலர் ஒருவர் லேசான காயமடைந்துள்ளார் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நியுசிலாந்தின் மவுண்ட் மவுண்கய் நகரில் இன்று நடைபெறுகிறது இந்திய நேரப்படி காலை ஏழரை மணிக்கு தொடங்கும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதலாவது போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது ஜகர்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் சாய்னா நேவால் தகுதி பெற்றுள்ளார்

ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் செக்குடியரசின் பெட்ரா குவிட்டேவா இன்று ஜப்பானின் நவோமி ஒசாகாவை எதிர்கொள்கிறார்